கட்டாயப்படுத்த கூடாது என்று உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பு அளித்துள்ளது அவர்களது ராஜிநாமாவை ஏற்றுக் கொள்வது குறிதது பேரவைத் தலைவர் முடிவு செய்து கொள்ளலாம் என்று நீதிமன்றம் கூறியுள்ளது

இன்று மாலை தீர்ப்பு அளிக்கிறது

பீகாரில் ஐந்து மாவட்டங்களில் வெள்ள நிலைமை மோசமடைந்துள்ளது அஸ்ஸாமில் நிலைமை சற்று சீரடைந்துள்ளது

முறைகேடும் நடைபெறவில்லை என்று தொழில்நுட்ப கல்வி இயக்குநர் தெரிவித்துள்ளாா்

இந்தோனேஷிய ஒப்பன் பேட்மிண்டன் போட்டிகளில் இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த் பி வி சிந்து ஆகியோர் கால் இறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர்

இன்று தொடங்கியது

இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி திரு ரஞ்ஜன் கோகோய் தலைமையிலான அம்வு உறுப்பினா்களின் ராஜிநாமாவை ஏற்றுக் கொள்வதற்கான காலத்தை அவரே நிர்ணயித்துக் கொள்ளவாம் என்று கூறியது அம்மாநில சுட்டப்பேரவையில் அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பு நாளை நடைபெறவுள்ள நிலையில் உச்சநீதிமன்றத்தின் இன்றைய தீர்ப்பு முக்கியத்துவம் பெறுகிறது உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை பேரவைத் தலைவர் திரு கே ஆர் ரமேஷ்குமார் வரவேற்றுள்ளார் அரசியல் அமைப்பு சட்டத்தில் கூறியுள்ளபடி தாம் நடந்த கொள்ளப் போவதாக அவர் தெரிவித்துள்ளார் இதனிடையே மும்னபயில் தங்கியுள்ள அதிருப்தி சுட்டமன்ற உறுப்பினர்கள் சுட்டப்பேரவைக் கூட்டத்தில் தாங்கள் கலந்து கொள்ளப் போவதில்லை என்று தெரிவித்துள்ளனர் பாகிஸ்தானில் மரணதண்டனை விதிக்கப்பட்ட இந்தியர் குவ்பூஷன் ஜாதவ் மீதான வழக்கில் சர்வதேச நீதிமன்றம் இன்று தீய்ப்பு அளிக்கிறது நெத்லாந்தில் உள்ள நீதிமன்றத்தில் சா்வதேச நீதிமன்ற தலைவர் திரு அப்துல் காவி அகமது யூசுப் இந்த தீர்ப்பை இந்திய நேரப்படி மாலை ஆறரை மணிக்கு அளிக்கிறார்

இந்த தீர்ப்பை எதிர்த்து மத்திய அரக சா்வதேச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது ஜாதவிற்கு தூதரக உதவி அளிப்பதற்கு அனுமதி அளிக்குமாறு சா்வதேச நீதிமன்றத்தில் இந்தியா கோரியுள்ளது இந்திய மருத்துவக் கழக திருத்த சட்டத்திற்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் ஒப்புதல் வழங்கியுள்ளார்

நாடு முழுவதும் மருத்துவக் கல்வி நிர்வாகததில் வெளிப்படை தன்மையையும் தரமான கல்வியையும் நிர்ணயிப்பதற்கு இந்த மசோதா வகை செய்கிறது ஏற்கனவே நடைமுறையில் உள்ள இந்திய மருத்துவக் கழக சுட்டத்திற்குப் பதிலாக கொண்டு வரப்பட்டுள்ள இந்த சட்ட திருத்த மசோதா இரண்டு ஆண்டுகளுக்கு நடைமுறையில் இருக்கும்

ஜம்மு கஷ்மீர் மாநிலத்தின் பாரமுல்வா மாவட்டத்தின் சோபோர் பகுதியில் பாதுணப்புப் படையினருக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே இன்று காலை துப்பாக்கி சண்டை நடைபெற்றது அப்பகுதியில் உள்ள கிராமத்தில் தீவிரவாதிகள் பதுங்கி இருப்பதாகக் கிடைத்த தகவலை அடுத்து மேற்கொண்ட தேடுதல் வேட்டையின்போது சண்டை நடைபெற்றதாக பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்தன குறைந்தது இரண்டு தீவிரவாதிகள் அந்த பகுதியில் பதுங்கி உள்ளதாக கிடைத்த தகவலை அடுத்து அங்கு இன்டர்நெட் சேவை நிறுத்தி வைக்கப்பட்டன இதையடுத்து அந்த பகுதியில் பாதுகாப்பு பலப்படத்தப்பட்டுள்ளது இந்தியாவும் இத்தாலியும் வர்த்தக முதலீடுகளை துரிதப்படுத்துவதற்கு ஒற்றை சாரள முறையில் நடவடிக்கை எடுக்க முடிவு செய்துள்ளன புதுதில்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் இந்தியாவுக்கான இத்தாலி தூதர் வொரென்சோ ஆஞ்சலோனி யும் மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத் துறையின் செயலர் திரு ரமேஷ் அபிஷேக்கும் இதற்கான முடிவை மேற்கொண்டனர் விரைவான முறையில் அனுமதி அளிப்பது தொடர்பாகவும் சிக்கல்களை தீர்ப்பதற்கான வழிமுறைகளைக் காணவும் வகை செய்யப்படும் என்று மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகம் கூறியுள்ளது கொழும்புவில் நடைபெற்ற சார்க் நாடுகளின் ஒன்பதாவது திரைப்பட விழாவில் இந்தியாவிற்கு ஆறு விருதுகள் கிடைத்துள்ளன சிறந்த திரைப்படத்துக்கான விருது நாகங்கிாத்தான் என்ற இந்திய திரைப்படத்திற்கு கிடைத்துள்ளது விருது பெற்றவர்களுக்கு மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்ச் திரு பிரகாஷ் ஜவடேக்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் நடைபெற்று வரும் பொறியியல் படிப்புக்கான மாணவர் சேர்க்கையில் முறைகேடு எதுவும் நடைபெறவில்லை என்று தொழில்நுட்ப கல்வி இயக்குநர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாணவர்கள் பொறியியல் படிப்பில் சேருவதற்கு இணையதளம் மூலமாக கலந்தாய்வு நடைபெற்று வருவதாகவும் வெளிப்படையான முறையில் சேர்க்கை பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறியுள்ளார் பல்வேறு பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த பேராசிரியர்கள் குழு துல்லியமான முறையில் இதனை கண்காணித்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் மாணவர்கள் இணையதள பதிவின்போது தரப்படும் பயனீட்டாளர் எண்ணையும் கடவுச் சொல்லையும் யாரிடமும் பகிா்ந்து கொள்ள வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளாா் மாணவர் சேர்க்கை தொடர்பாக யாரும் குழப்பம் அடைய வேண்டாம் என்றும் இது தொடர்பாக பத்திரிகைகளில் வெளியான செய்திகள் முற்றிலும் தவறானது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்

தமிழகத்தில் சுகாதார வசதிகள் மக்களுக்கு உகந்த வகையில் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பிற மாநிலங்களுக்கு வழிகாட்டியாக விளங்கி வருவதாகவும் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

அனைவருக்கும் நல்வாழ்வு திட்டத்தின் கீழ்

பீகார் மாநிலத்தில் பூர்ணியா முஷாஃபர்பூர் மதுபானி உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்களில் வெள்ள நிலைமை மோசமடைந்துள்ளது மதுபாணி மற்றும் முஷாபா்பூரில் உள்ள சிறிய அணைக்கட்டுகளில் உடைப்பு ஏற்பட்டதை அடுத்து வெள்ளம் ஏற்பட்டுள்ளது

அம்மாநில முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் கிழக்கு மற்றும் மேற்கு சும்ப்பாரன் மாவட்டங்களில் வெள்ள நிலைமை குறித்து நேற்று ஆய்வு மேற்கொண்டார்

ராணுவத்தினர் மீட்பு மற்றும் நிவாரண பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர்

தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மழழ பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு புவியரசன் தெரிவித்துள்ளாா் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சென்னையிலும் அதனை கற்றியுள்ள பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று கூறினாா்

இந்தோனேஷிய ஒப்பன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் பி வி சிந்து ஆகியோர் கால் இறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர்

மற்றொரு ஆட்டத்தில் சாய் பிரணீத் தோல்வியடைந்தார்

ரஷ்ய ஒபன் பேட்மிண்டன் போட்டியின் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் கபாங்கர் தே சிறில் வர்மா ராகுல் யாதவ் மற்றும் ரிது பர்னதாஸ் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் போட்டிகள் ஒடிசா மாநிலம் கட்டாக்கில் இன்று தொடங்கியது